நிறைவு பெறும் என்று சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் திரு

பேர் குணமடைந்துள்ளனர்

முழுமையாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெறும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நமோ செயலி மூலமாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான நிலையங்களையும் விமானங்களையும் அரசு இயக்கக்கூடாது என்று கூறினார்

நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் திரு

முன்னாள் குடியரகத் தலைவர் திரு பிரணாப் முக்ஜி வெண்டிலேட்டர் உதவியுடன் தொடர்ந்து மயக்க நிலையிலேயே இருப்பதாக தில்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது அவரது உடல்நிலையை சிறப்பு மருத்துவர்கள் அடங்கிய குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நுரையீரல் தொற்று காரணமாக அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளதாகவும் மருத்துவமனை கூறியுள்ளது

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்ச் கொடியசைத்து இதனை தொடங்கி வைத்தாா்

ஒணம் பண்டிகையை மலையாள மொழி பேசும் மக்கள் இன்று சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் மக்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர் கேரளாவில் மட்டுமல்லாமல் அம்மாநிலத்தை ஒட்டி தமிழகத்தில் உள்ள கோவை கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக ஒணம் பண்டிகை விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இயற்கை அன்னைக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ஒணம் வாழ்த்துச் செய்தியில் மிகவும் அரிதான பண்டிகைகளில் ஒன்றான ஒணம் பண்டிகை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் பண்டிகையாக கொண்டாடப்படுவது அதன் சிறப்பு என்று தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் கடுமையாக உழைக்கும் நமது விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்படுவதாக அவர் கூறியுள்ளார்

எல்லையில் சீன ராணுவத்தின் நடமாட்டம் குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது கிழக்கு லடாக் பகுதியில் இரு நாடுகளின் ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து எதிர்காலத்தில் மோதல் ஏற்படாமல் இருக்க ராணுவ ரீதியிலும் ராஜ்ய ரீதியிலும் நடைபெற்ற பேச்கக்களில் ஒப்புக் கொள்ளப்பட்ட விஷயங்களை சீன ராணுவம் மீறியதாக இந்திய ராணுவம் கூறியுள்ளது

சீன ராணுவத்தின் நோக்கங்களை அறிந்து இந்திய ராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளனர் எல்லையில் அமைதியை ஏற்படுத்த பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து ஈடுபட்டாலும் எல்லையை பாதுகாப்பதில் அதே அளவு உறுதிப்பாட்டோடு இந்திய ரானுவம் நடந்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கான நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் செலவுகளை எதிர்கொள்ளவும் மாநில பொருளாதாரத்தை மீண்டும் புனரமைக்கவும் உதவும் என்றும் அந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் கட்டிக்காட்டியுள்ளார் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல்போக சாகுபடிக்காக வைகை அனையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது துணை முதலமைச்சள் திரு ஓ பன்னீர்செல்வம் தண்ணீரை திறந்து விட்டார்

ஒரு மாகாணம் தவிர மற்ற அனைத்து மாகாணங்களிலும் தன்னாட்சிப் பகுதிகளிலும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது

இதையடுத்து சில மாகாணங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது தற்போது இந்நோய்த் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்பட்டுள்ளன கல்வி நிலையங்களின் வாயில்களில் உடல் வெப்பத்தை அறிந்து கொள்ளும் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆசிரியர்களும் மாணவர்களும் முகக்கவசம் அணிந்து பள்ளிகளுக்கு செல்கின்றனர் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க சென்ளை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளனர் ஆன்லைன் செஸ் ஒவிம்பியா போட்டியில் ரஷ்யாவுடன் இணைந்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த விடுத்துள்ள வாழ்த்துக் செய்தியில் நமது அணியினரின் சிறப்பான செயல்பாடு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய அணியினரின் வெற்றியை கண்டு நாடே பெருமிதம் அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்